பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐ நா பொது கூட்டத்தில் தெரிவித்துள்ளார்

மோடி இன்று பெற்றுக்கொள்கிறார்

வழங்கப்படும் ஒய்வூதியத்தொகையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது

கிரிக்கெட் போட்டி இன்று சூரத்தில் நடைபெறுகிறது

பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகளை தடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பாக நியூயார்க்கில் ஐ நா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய அவர் பருவநிலை மாறுபட்டால் ஏற்படும் பிரச்சினைகளைக் களைவதில் மேலும் நடவடிக்கை அவசியம் என்று தெரிவித்தார் இதனை மக்கள் இயக்கமாக செயல்படுத்துவதற்கான தருணம் வந்துவிட்டதாக அவர் கூறினார் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்து மற்ற நாட்டு தலைவர்களிடம் எடுத்துக்கூறிய பிரதமர் இதுபோன்ற நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படவேண்டும் என்று தெரிவித்தார்

நீர் ஆதாரங்களின் வளர்ச்சிக்காக ஜல்ஜீவன் இயக்கம் செயல்படுத்தப்படுவது குறித்து பிரதமர் தெரிவித்தார் இம்மாநாட்டின்போது பேரழிவை தடுப்பதற்கான கட்டமைப்பு குறித்து மற்ற நாடுகளுக்கு உதவுவது தொடர்பான கூட்டு இயக்கத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இம்மாநாட்டிற்குப்பின் பிரதமர் திரு மோடி உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலைக்குழுக்கூட்டத்தில் பேசினார் ஆரோக்கியத்திற்காக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் விளக்கினார் நோய்களிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை ஒவ்வொருவரின் உரிமையாகும் என்றும் இதை உறுதிப்படுத்துவது அரசின் கடமை என்று அவர் தெரிவித்தார் இந்திய குடிமக்களின் ஆரோக்கியத்திற்காக உலகின் மிகப்பெரிய காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்பட்டு வருவது குறித்து அவர் கூறினார்

இக்கூட்டத்திற்குப்பின் கத்தார் நாட்டின் அமீரான திரு தமிம் பின் ஹமத் தை சந்தித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இரு நாட்டு உறவுகள் குறித்து விவாதித்தார் நியூயார்க் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பை இன்று சந்தித்துப் பேசவுள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மூன்றாவது முறையாக திரு டிரம்பை சந்திக்கவுள்ளார் மன்னதாக ஹூஸ்டவில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் ஐ நா பொதுச்சபை கூட்டத்திலும் பிரதமர் திரு மோடி திரு டிரம்ப்பை சந்தித்தார் பின்னர் நடைபெற்ற பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டின்போதும் இருவரும் சந்தித்தனர் அமெரிக்க அதிபருடனான சந்திப்புக்குப்பிறகு இந்திய பசிபிக் தீவுகள் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் திரு மோடி கலந்து கொள்ளவுள்ளார்

விடம் பிரதமர் ஒப்படைக்கவுள்ளார் பின்னர் தூய்மை இந்தியா திட்டத்திற்காக பில் மெலிந்தா கேட்ஸ் அறக்கட்டளையின் விருதையும் பிரதமர் திரு மோடி இன்று பெற்றுக்கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு பயம் பசி மற்றும் உழவற்ற சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாக மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் பிஜேபி சார்பில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளால் காஷ்மீர் பினதங்கி இருந்ததாக கூறினார்

இது நீக்கப்பட்டது மக்களின் எதிர்பார்ப்புக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்தார

அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் ஹமீது பின் சையத் அல் நஹ்யான் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது

நவீன தொழில்நுட்பத்தை மக்கள்தொகை கணக்கெடுப்பின்போது பயன்படுத்துவது குறித்து குறிப்பிட்ட திரு அமித்ஷா இது புரட்சிகரமான நடவடிக்கை என்று தெரிவித்தார் இதன் மூலம் மக்கள் தங்களது குடும்ப விவரங்களை அலைபேசி செயலி மூலம் சேர்த்துக்கொள்ள முடியும் என்று கூறினார் அரசு ஊழியர் பணியில் சேர்ந்த ஏழு ஆண்டுகளுக்குள் உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஒய்வூதியத்தொகையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது இதன் அடிப்படையில் அரசு ஊழியர் பெற்ற கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக அவரது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும்

மத்திய ஆயுத காவல் படையினர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கும் இந்த புதிய ஓய்வூதிய தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிர சுட்டப்பேரவை தேர்தலின்போது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் முறையாக கடைப்பிடிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் பார்வையாளர்களை தலைமை தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா கேட்டுக்கொண்டுள்ளார்

இங்கிலாந்து நாட்டைச்சேர்ந்த கற்றுவாப் பயண ஏற்பாட்டு நிறுவனமான தாமஸ் குக் நிறுவனம் திவாலானதை அடுத்து பல்கேரியா கியூபா துருக்கி மற்றும் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த ஒன்றரை லட்சம் சுற்றுலாப்பயணிகள் தாயகம் திரும்பினர்

இங்கிலாந்தில் மட்டும் ஒன்பதாயிரம் பணியாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது

தமிழர் நாகரீகத்தை உலகிற்கு எடுத்துக்கூறும் வகையில் கீழடியில் உலகத் தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசு நிதியுதவி செய்ய வேண்டும் என தமிழக அரசு வலியுறத்தியுள்ளது

பாண்டியராஜன் புதுதில்லியில் நேற்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியை சந்தித்து இதுதொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார் கீழடி நான்காம் கட்ட அகழாய்வு முடிவு குறித்த அறிக்கை ஒன்றை மத்திய அமைச்சரிடம் வழங்கிய அவர் கீழடி ஆதிச்சநல்லூர் கொடுமணல் ஆகிய இடங்களில் அடுத்தகட்ட அகழாய்வுப் பணிகளுக்கு அனுமதி அளிக்குமாறும் வலியுறுத்தினார் மேலும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியாலையும் சந்தித்த அமைச்சர் திரு பாண்டியராஜன் தமிழ செம்மொழி நிறுவனத்திற்கு முழுநேர இயக்குநர் நியமனம் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதோடு உலகெங்கும் ஆயிரம் தமிழ் வளர் மையங்களை அமைப்பது குறித்தும் வலியுறுத்தியிருப்பதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இப்போட்டி இரவு ஏழுமணிக்கு தொடங்கும்

இப்போட்டியின் நேரடி வர்ணனை அகில இந்திய வானொலியில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகவுள்ளது கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று இன்ச்சியான் நகரில் தொடங்கியது மகளிர் பிரிவில் இந்திய வீராங்களை பி வி சிந்து அமெரிக்காவின் பெய்வென் ஷாங்கையும் சாய்னா நேவால் கொரியாவின் கிம் கா யூனையும் எதிர்கொள்கின்றனர் ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் சாய் பிரனீத் டென்மார்க்கின் ஆன்டர்ஸ் ஆன்டோள்களை எதிர்கொள்கிறார்